எடப்பாடி

பழனிசாமி இன்று உத்தரவிட்டுள்ளார்

வெளியிடப்படும் என்று மத்திய வர்தக துறை அமைச்சர் திரு சுரேஷ்பிரபு தெரிவித்துள்ளார்

எடப்பாடி

உரிய அனுமதி பெறாமல் கல்லுாரி மாணாக்கருக்கு முறையற்ற பயிற்சி அளித்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு காவல்துறை மற்றும் கல்லுாரிகல்வித்துறை அதிகாரிகளுக்கு தாம் உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் தமது உத்தரவின்பேரில் காவல்துறையினர் மேற்கொண்டதில் முறையற்ற பயிற்சி வழங்கிய ஆறுமுகம் நேற்றிரவு கைது செய்யப்பட்டு அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் உயிரிழந்த மாணவியின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த அனுதாபத்தையும் இரங்கலையும் தெரிவித்துக்கொள்வதாக முதலமைச்சர் கூறினார் உதயகுமார் இதனிடையே இச்சம்பவத்தில் கல்லுாரி நிர்வாகம் கவனக்குறைவாக செயல்பட்டிருப்பதால் அதன்மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில வருவாய்துறை அமைச்சர் திரு

உதயகுமார் தெரிவித்துள்ளார் மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கவனக்குறைவாகவும் விதிமுறைகளை பின்பற்றாததாலும் இந்த விபத்து நேரிட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார் அனுபவம் வாய்ந்த பயிற்சியாளர்களை கொண்டுதான் பேரிடர் ஒத்திகைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார்

இந்த வாகனங்கள் இணையதளம் மூலம் இணைக்கப்பட்டுள்ளதால் எந்த நேரத்தில் எந்த பள்ளிகளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை மாநில பள்ளி கல்வி செயலாளர் கண்காணிக்க முடியும் என்றார்

நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் பிரபாகர் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் விஜயபாஸ்கர் ஒன்றிய பகுதிகளில் பயனற்ற கட்டிடங்களை கரூர் புனரமைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு

சோமுர் அச்சமாபுரம் சமுதாய கூடங்களில் பழுதடைந்த கட்டிடங்களை பார்வையிட்ட அவர் மிகவும் பழுதான பகுதிகளை இடித்து விட்டு புதிய கட்டிடங்களை கட்டவும் கழிவறைகளை அமைக்கவும் அவர் அறிவுறுத்தினார்

எடப்பாடி

துணைமுதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மாநில அமைச்சர்கள் கே

ஜெயக்குமார் கல்வித்துறை உயர்அதிகாரிகள் இதில் கலந்துகொண்டனர்

எடப்பாடி

தமிழிசை தமிழகத்தில் பல்வேறு சிறப்பான திட்டங்களை பிரதமர் திரு

மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் ளந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதை பாரதீய ஜனதா கட்சிதான் முடிவு செய்யும் என்றார்

அருண்ஜேட்லி உலக அளவில் எளிதான வர்த்தக நடவடிக்கைகளில் இந்தியா தொடர்ந்து முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார்

வேகமாக உயர்ந்து வரும் நாட்டின் பொருளாதார நிலைமையால் நாம் ஏராளமான பயன்களை பெற்று வருவதாகவும் அவர் கூறினார் ஊரக இந்தியாவிற்கு பிரதமர் ஆதார வளங்களை ஏற்படுத்தி தந்திருப்பதாகவும் திரு அருண்ஜேட்லி பெருமிதம் தெரிவித்தார் சுரேஷ்பிரபு ஒருங்கிணைந்த தேசிய சரக்கு போக்குவரத்துக் கொள்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மத்திய வர்தக துறை அமைச்சர் திரு

புதுதில்லியில் உலக வங்கி அதிகாரிகளுடன் இன்று கலந்துரையாடிய அவர் இதன்படி பல்வேறு போக்குவரத்து திட்டங்களை ஒருங்கிணைப்பதற்கும் தளவாட பூங்காக்கள் அமைக்கவும் முன்னுரிமை அளித்துவருவதாக அமைச்சர் கூறினார்

கூட்டத்தில் உலக வங்கியின் இந்திய இயக்குனர்கள் ஜீமேத் அகமத் வர்த்க துறை இயக்குனர் கரோலின்

பங்களாதேஷ் உள்துறை அமைச்சருடன் பாதுகாப்பு எல்லை மேலாண்மை சட்டவிரோத செயல்பாடுக தொடர்பான சவால்களை கையாள்வது போக்குவரத்து மேலாண்மை உள்ளிட்ட பிரிவுகளில் பேச்சு வார்த்தைகளை மேற்கொள்கிறார்

இந்த பயணத்தின் ஒருபகுதியாக பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் அசீனாவையும் திரு ராஜ்நாத்சிங் சந்தித்து பேசுகிறார்

இதையடுத்து ஐந்தருவி பகுதியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதாக எமது தர்மபுரி செய்தியாளர் தெரிவிக்கிறார்

திருச்சி திருச்சிராப்பள்ளி மாநகரம் குப்பையில்லா நகர தரவரிசைப் பட்டியலில் உயர் மதிப்பெண்கள் பெறும் என்று மத்திய பொதுசுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் பொறியியல் நிறுவனத்தின் இணை ஆலோசகர் திரு

திருச்சியில் இன்று திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின்கீழ் குப்பைகள் அப்புறப்படுத்துதல் தொடர்பான நட்சத்திர மதிப்பீட்டு பயிற்சி பட்டறையை துவக்கி வைத்து பேசிய அவர் குப்பையில்லா நகரங்களை உருவாக்கும் முயற்சிகளில் இந்த பயிற்சி பட்டறை ஒரு மைல்கல் என்றார்

இருவரி பெரம்பலூர் மாவட்டத்தில் ஆயுஷ்மான் பாரத் உள்ளிட்ட மத்திய அரசின் சுகாதார திட்டங்களை பயன்படுத்தி நோயற்ற இந்தியாவை உருவாக்க மக்கள் முன்வர வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி

மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் களவிழிப்புணர்வு அலுவலகம் சார்பில் ஆயுஷ்மான் பாரத் உலக மக்கள்தொகை தின விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் கொடியசைத்து துவக்கிவைத்தார் இந்நிகழ்ச்சியில் திருச்சி களவிளம்பர அலுவலர் திரு

நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் ட்விட்டரில் அவர் வெளியிட்ட செய்தியில் ஹீமாவின் சாதனை வருங்கால இளம் தடகள வீரர்களுக்கு தூண்டுகோலாக அமையும் என்றும் வாழ்த்தியுள்ளார் டென்னிஸ் விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதியில் இன்று ஸ்பெயினின் ர

பேல் நடால் செர்பியாவின் நொவாக் ஜோகோவிச்சை எதிர்கொள்கிறார் மற்றொரு அரையிறுதி போட்டியில் தென்னாப்பிரிக்காவின் கெவின் ஆன்டர்சன் அமெரிக்காவின் ஜான் ஐனருடன் மோதுகிறார்